இந்தியதாதரகஅதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்குநிபந்தனையற்றஅனுமதிகளைஅந்நாட்டுஅரசுவழங்கியுள்ளது இந்தியாவும் அமெரிக்கஐக்கியநாடுகளும் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரஉறவுகளைவலுப்படுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியவர்த்தகதுறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஆரோக்கியமானஉணவு வகைகளையும் தானியவகைகளையும் எண்ணெய் வித்துக்களையும் கூடுதலாகஉற்பத்திசெய்யவேண்டும் என்றுமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோல் இந்தியாநிறுவனத்தில் அரசுமுதலீட்டுகுறைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளதொடங்கியுள்ள்தாககூறப்படும் ஊடகசெய்திகளில் உண்மையில்லைஎன்றுமத்தியநிலக்கரிதுறைஅமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிகூறியுள்ளார் சொத்தமீட்கும் நிறுவனங்கள் கடன் வாங்கியவாடிக்கையாளர்களிடமிருந்துகடன் வசூலிப்பதற்குநியாயமானநெறிமுறைகளைக் கையாளவேண்டும் என்றுரிசர்வ் வங்கிவலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் மரணதண்டனைவிதிக்கப்பட்டுள்ளதிரு குவ்பூஷன் ஜாதவ் வை இந்தியதூதரகஅதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்குநிபந்தனையற்றஅனுமதிகளைஅந்நாட்டுஅரசுவழங்கியுள்ளது இதனையடுத்தநேற்றுசிறைச்சாலையில் உள்ளதிரு ஜாதவ்வைதாதரகஅதிகாரிகள் சந்தித்தனர் எளினும் அதிகாரிகளையும் திரு ஜாதவ்வையும் மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடந்துகொண்டதாகவெளியுறவுத் துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புரீவத்சவாவெளியிட்டுள்ளஅறிக்கையில் தெரிவித்துள்ளார் அனைத்துஉரையாடல்களையும் பதிவு செய்யும் வகையில் காமிராக்கள் வைக்கப்பட்டிருந்ததாகஅவர் கூறினார்

ஜாதவ் கடும் நெருக்கடியில் இருப்பதைஉணரமுடிந்ததாக இந்தியஅதிகாரிகள் தெரிவித்ததாகஅவர் சுட்டிக்காட்டினார்

ஜாதவ் உடன் இந்தியஅதிகாரிகள் வழக்கமானமுறையில் பேசமுடியவில்லைஎன்றும் அவருக்கானசட்டஉரிமைகள் குறித்துவிளக்க இயலவில்லைஎன்றும் அவர் சட்டத்தின் படி தனக்கானபிரதிநிதியைவைத்துக் கொள்வதற்குஎழுத்தமுலம் அனுமதியைவாங்க முடியவில்லைஎன்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இது போன்றநெருக்கடியானசூழலைபாகிஸ்தான் அரசுஏற்படுத்தியதாகவும் இந்தசந்திப்பில் எந்தஅர்த்தமும் இல்லைஎன்றும் கூறி இந்தியஅதிகாரிகள் தங்களதுஎதிர்ப்பைத் தெரிவித்து அங்கிருந்தவெளியேறியதாகதிரு

சர்வதேசநீதிமன்றம் வழங்கியஉத்தரவைபின்பற்றவில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் இந்தவிவகாரம் தொடர்பாகதிரு ஜாதவ்வின் குடும்பத்திற்குவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜெய் சங்கர் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஜாதவ்வைபத்திரமாக இந்தியாவிற்குகொண்டுவருவதற்குமத்தியஅரசுநடவடிக்கைஎடுக்கும் என்றும் திருபுநீவத்சவாதெரிவித்துள்ளார் இந்தியாவும் அமெரிக்கஐக்கியநாடுகளும் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரஉறவுகளைவலுப்படுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியவர்த்தகதுறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகஅவர் அமெரிக்கவர்த்தகதுறைஅமைச்சர் திரு

இரு நாடுகளுக்குமிடையேதடையற்றவர்த்தகநடைமுறைகளைமேற்கொள்ளுவதுதொடர்பாக இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

கோயல் கோரிக்கைவிடுத்தார் இது குறித்துஆலோசனைகளைமேற்கொள்வதற்குதொழிலாளர் நலத்துறைஅதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தப்படும் என்றும் திரு ராஸ் கூறினார் இது போன்று இரால் ஏற்றுமதிதொடர்பாளதடையைஅமெரிக்கஅரசுபரிசீலிக்கவேண்டும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் கடல் சுற்றுச் சூழலைப் பாதுகாப்பதற்குஅரசுஉரியநடவடிககைகளைமேற்கொண்டுள்ளதாகவும் இரால் பிடித்தலால் கடல் ஆமைஉள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்களுக்குஅச்சறுத்தல் இல்லைஎன்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சுட்டிக் காட்டினார் இதனைஏற்றுக் கொண்டதிரு ராஸ் விரைவில் அமெரிக்கமீன் வளத்துறைஅதிகாரிகளுடனானகூட்டத்திற்குஏற்பாடுசெய்வதாககூறினார் நாட்டில் ஆரோக்கியமானஉணவு வகைகளையும் தானியவகைகளையும் எண்ணெய் வித்துக்களையும் கூடுதலாகஉற்பத்திசெய்யவேண்டும் என்றுமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியவேளாண் ஆராய்ச்சிகுழுக் கூட்டத்தில் பேசியஅவர் இந்தியரவில் வேளாண் ஆராய்ச்சியாளர்களும் விவசாயிகளும் அயராதஉழைப்பதால் தேவைக்கும் அதிகமானஉணவு கையிருப்பில் உள்ளதாககூறினார் கோவிட் தொற்றுகாலத்திலும் விவசாயிகள் தங்களதுகடமையைசெய்ததாகவும் இதனால் உணவு உற்பத்திபாதிக்கப்படவில்லைஎன்றும் அவர் கூறினார் பாமாயில் உற்பத்தியைஅதிகரிப்பதற்குகூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுஅமைச்சர் திரு தோமர் தெரிவித்தார் கோல் இந்தியாநிறுவனத்தில் அரசுமுதலீட்டுகுறைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளதொடங்கியுள்ள்தாககூறப்படும் ஊடகசெய்திகளில் உண்மையில்லைஎன்றுமத்தியநிலக்கரிதுறைஅமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிகூறியுள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் அரசு இது போன்றநடவடிக்கைகளைமேற்கொள்ளவில்லைஎன்றும் கோல் இந்தியாநிறுவனத்தைவலுப்படுத்துவதற்கானமுயற்சிகளைமேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் மாநிலகாவல்துறைபணிக்கானநுழைவுத் தேர்வில் என்சிசிசான்றிதழ் பெற்றவர்களுக்குமுன்னுறியைஅளிக்குமாறுஅனைத்தமாநிலங்களையும் மத்தியஉள்துறைஅமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இத்தொடர்பாக அனைத்துமாநிலஅரசுகளுக்கும் உள்துறைஅமைச்சகம் அனுப்பியுள்ளகடிதத்தில் இளைஞர்கள் தேசியமாணவர் படையில் ஆர்வமுடன் சேர்வதற்கும் மாநிலகாவல்படையில் கண்ணியமும் உடல்தகுதியும் மிக்க இளைஞர்கள் சேருவதற்குவாய்ப்பாக இருக்கும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆயுதப்படையில் தணைஆய்வாளர் மற்றம் காவலர்கள் பணியிடங்களுக்கானதேர்வில் என்சிசிசான்றிதழ் பெற்றவர்களுக்குமுன்னுரிமைஅளிக்கமத்தியஅமைச்சகம் ஏற்கனவேமுடிவுசெய்துள்ளதுகுறிப்பிடத்தக்கது

ளமதுதருமபுரிசெய்தியாளரிடம் தொலைபேசிவாயிலாகஅவர் இதனைத் தெரிவித்தார்

நாகரீகமற்றசுட்டவிரோதமானசந்தேகப்படும் வகையிலானமுறைகளைகைவிடவேண்டும் என்றுரிசர்வ் வங்கிஅறிவுறுத்தியுள்ளது இந்தநிறுவனங்கள் வெளிப்படையானமுறையில் இயங்கவேண்டும் என்றும் விதிமுறைகளின் படி இந்தநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் வங்கிகூறியுள்ளது கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் தெளிவாக புரிந்துகொள்ளும் வகையில் எந்தெந்தபிரிவுகளில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றனஎன்றும் நிர்வாககட்டணம் செலவினம் சலுகைகள் ஏதாவது இருந்தால் அதுதொடர்பானஅறிவிப்புகள் வெளிப்படையாகதெரிவிக்கப்படவேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கிதெரிவித்துள்ளது நியாயமானவிகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படவேண்டும் என்றும் தேவையற்றமுறையில் வாடிக்கையாளர்களைஅச்சுறுத்துவதுதொந்தரவு செய்வதபோன்றநடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானமுறையில் கண்ணியத்தடன் வாடிக்கையாளர்கள் வாங்கியகடனைவசூலிக்கவேண்டும் என்றும் பணியாளர்களுக்குஅதற்கானபயிற்சிகள் வழங்கப்படவேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கிஅறிவித்துள்ளது ஈரானில் சபாஹார் துறைமுகம் தொடர்பானபணிகளை இந்தியாதொடர்நதுமேற்கொண்டுவருவதாகவெளியுறவுத் துறைஅமைச்சகம் கூறியுள்ளது

நரேந்திரமோடிஈரானுக்குபயணம் மேற்கொண்டபோதுதுறைமுகம் கட்டுவதுதொடர்பான் பணிகளைமேற்கொண்டுவருவதாகவெளியுறவுத் துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவாகூறியுள்ளார்

ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்தியஆசியாவின் பல்வேறபகுதிகளுக்குகப்பல் போக்குவரத்துமேற்கொள்ளுவதுதொடர்பானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்